வாய்ப்புகளை ஏற்படுத்தி உள்ளது என்று பிரதமர் திரு

பிரதமர் மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் மூலம் நாட்டில் உள்ள விவசாயிகள் தொழில்முனைவோர்களாக மாறுவதற்கான ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு

விவசாயிகளின் பிரச்சனையான குறைந்தபட்ச செயல்படுத்துவது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் கோவிட் தொற்று பற்றி எடுத்துரைத்த பிரதமர் இத்தொற்றின் அபாயம் இன்னும் குறையவில்லை என்றும் எனவே அனைவரும் முககவசம் அணிவதுடன் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

நிர்மலா சீதாராமனின் அறிவிப்புகள் நுகர்வோரின் வாங்கும் திறனுக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு

ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த அறிவிப்புகள் நாட்டின் மூலதன செலவினத்தை பெருக்கும் என்றும் நிதியமைச்சரின் அனைத்து அறிவிப்புகளும் நாட்டின் பொருளாதார தேவைகளை ஈடு செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

இந்தியா கசகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்ய அமைப்பு கஜீகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த சட்ட அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்கின்றனர்

அரசியல் கட்சிகள் இணையதளம் வாயிலாகவும் பிற நடைமுறைகள் மூலமும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன

மதுரை மருத்துவமனைகளில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் தாலுகா அளவிலான மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறினார் பண்டிகை காலங்கள் வரவிருக்கும் நிலையில் பொதுமக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்த்து தனிமனித இடைவெளியை கடைபிடித்து அரசுக்கு உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

தடுப்பூசி வரும் வரை பொதுமக்கள் கண்டிப்பாக முககவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்

தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து அந்தந்த மாநிலங்களின் ஒப்புதலுக்கு ஏற்ப பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் கொள்முதல் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது

மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி திரு

இத்தினத்தையொட்டி குடியரசு துணை தலைவர் திரு

மலர்விழி தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் அருகே ராஜகுளத்தில் பேரிடர் தடுப்பு விழிப்புணர்வு செயல்முறை விளக்கம் இன்று இடம்பெற்றது முதலுதவி முறைகள் குறித்து இதில் விளக்கமளிக்கப்பட்டது சார்ஆட்சியர் சரவணன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார்

இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரசன்

பயிர்களில் ஆனைக்கொம்பன் ஈ தாக்குதல் குறித்து விவசாயிகள் தொடர்ந்து கண்காணித்து அதிக மகசூல் பெற அவர் அறிவுறுத்தினார்